மாற்று ளரிசக்தி உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் மின்சார வாகனங்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு

தமிழக நடவடிக்கைகள் அடுத்த மாதம் தொடங்கப்படும் என மாநில மின்துறை அமைச்சர் திரு

மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் இன்றுடன் நிறைவடைகிறது

ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார்

புதுதில்லி நாடாளுமன்ற வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள வீரர்களின் திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்திய பிரதமர் திரு நரேந்திரமோடி நாடாளுமன்றத்தை பாதுகாக்க தங்களது இன்னுயிரை ஈந்த இவ்வீரர்களின் தீரம் மற்றும் தியாகத்தை நினைவு கூர்வதாகவும் நாடு அவர்களுக்கு என்றென்றும் நன்றிக்கடன்பட்டுள்ளதாகவும் கூறினார் குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கய்யநாயுடு மத்திய அமைச்சா்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு அமீத்ஷா மக்களவைத் தலைவா் திரு

பிர்லா உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர்

பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள பகுதிகளில் ஊரக தொழிற்சாலைகளை தொடங்குவதன் மூலம் வேலைவாய்ப்பு அதிகரித்து வறுமை ஒழிப்பு நடவடிக்கைகள் உறுதி செய்யப்படுவதாக கூறினார்

புதுதில்லியில் காணொலி மூலம் நடைபெறும் இக்கூட்டத்தில் வங்கியாளர்கள் கார்ப்பரேட் உயர்அதிகாரிகள் கல்வியாளர்கள் வேளாண் கட்டுமான துறை வல்லுனர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் நிதியமைச்சர் தனித்தனியாக ஆலோசனை மேற்கொள்கிறார் நரேந்திரசிங் தோமர் மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவளிப்பதாக ஹரியானா மாநில பாரதீய கிசான் சங்க அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் புதுதில்லியில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமரிடம் அந்த அமைப்பின் தலைவா் திரு குவிபிரகாஷ் இதற்கான ஒப்புதல் கடிதத்தை அளித்தாா் பொம்மை கையால் தயாரிக்கப்பட்ட மற்றும் புவிசார் குறியீடு பெற்ற பொம்மைகளுக்கு தரக்கட்டுப்பாட்டு விதிகளிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு பொம்மை தயாரிப்பை ஊக்குவிக்கும் வகையில் இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மத்திய வர்த்தக துறை அமைச்சம் தெரிவித்துள்ளது

வாக்காளர் பட்டியல் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்கல் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் இன்றுடன் நிறைவடைகிறது நாளை மறுநாள் வரை ஆன் லைன் மூலமாகவும் வாக்காளர் சோப்பு அலுவலகங்களில் நேரடியாகவும் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தேர்வு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வுக்குழுமம் நடத்தும் இரண்டாம் நிலை காவலர் சிறைக்காவலர் மற்றும் தீயணைப்போர் பதவிகளுக்கான பொதுத்தோ்வு இன்று நடைபெற்றது

மகேஷ்குமார் அகர்வால் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் திருவள்ளுர் மாவட்டம் திருப்பாச்சூரில் தேர்வு மையத்தை ஆய்வு செய்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அரவிந்தன் கோவிட் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுமையாக கடைபிடிக்கப்பட்டதாக கூறினார்

கொடிவேரி ஈரோடு மாவட்டம் கொடிவேரி தடுப்பணையில் நாளை முதல் சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர்

நீலகிரி வாய்ஸ் நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பழங்களை கொண்டு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது

காமராஜ் தெரிவித்துள்ளார்